வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்ச் திரு

இந்த தடுப்பூசி போடுவதற்கு தகுதியுள்ள அனைவரும் உடனடியாக முன்பதிவு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தடுப்பூசிகள் தட்டுப்பாடின்றி கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார்

பணியிடங்கள் மற்றம் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது சூழ்நிலைக்கு ஏற்ப மாநில மற்றும் யூனியன்பிரதேசங்களில் கட்டுப்பாடுகளை கொண்டுவர என்றும் வேண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது மற்றும் போக்குவரத்தை தடை செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதற்காக சிறப்பு அனுமதி சீட்டுகள் பெற வேண்டிய கட்டாயமில்லை என்றும் கூறியுள்ளது தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வெளியே பல்வேறு நிகழ்வுகளுக்கு தளட ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி செலுத்துவதை உடனடியாக அதிகிி்க வேண்டும் என்றும் மத்தியஅரசு மாநிலங்கள் மற்றும் யூனியன்பிரதேசங்களுக்கு வலியுறுத்தியுள்ளது

சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் இந்திய மருத்துவ உலக ஆராய்ச்சி கவுன்சிலின் விஞ்ஞானி டாக்டர் பிரதீப் கவுர் உலக ககாதார அமைப்பை சேர்ந்த டாக்டர் கேஎன் அருண்குமார் இந்திய மருத்துவ கழகத்தின் தமிழ்நாடு பிரிவுத்தலைவர் தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மச்செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றனர்

பிரகவாத் சிங் படேல் தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு எழுத்தப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் சுற்றுலாத்துறையில் நேரடியாக அல்லது மறைமுகமாக எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறியவும் படிப்படியாக தொடர்பான நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் சள்வதேச கற்றுலாப் பயனிகள் வருகையை ப்புலா அனுமதிப்பதன் மூலம் ஏற்படும் தாக்கங்கள் குறித்தும் ஆய்வு செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கற்றுவாத்துறையை மேம்படுத்தும் வகையில் கொள்கைகளில் மாறுதல்களை கொண்டு வருவதற்கும் ஆலோசனைகள் கேட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

வால்பாறை

அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் உடுமலைபேட்டை கோவை மேட்டுப்பாளையம் திருப்பூர் ஈரோடு பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேப்பனஹள்ளி பாலக்கோடு சேவம் வடக்கு பகுதிகளிலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ சாத்தூர் பகுதியிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி காட்பாடி ஊத்தங்கரை பகுதியிலும் வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் பகுதியிலும் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் தேனி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் சென்னையிலும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் மயிலாடுதுறை கந்தர்வகோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருச்சி பகுதிகளிலும் அம்முக பொதுச்செயவாளர் திரு டிடிவி தினகரன் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் திருக்கோவிலூர் பகுதிகளிலும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் செங்கல்பட்டிலும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருவொற்றியூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

குடியுரிமை திருத்தச் சுட்ட விதிகளை மத்திய அரசு வரும் ஜூலை மாதம் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக உள்துறை மத்திய இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்துள்ளார்